உலக கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

ஒய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சௌஹான் தலைமையிலான இந்த ஆணையம் நேற்று தமது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது கடுமையான நெறிமுறைகளுடன் சுட்ட ரீதியாக இது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னனு பண பரிவர்த்தனை முறையில் இது நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு ஆதார் மற்றும் நிரந்தர கணக்கு எண்ணை பயன்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூதாட்டத்தை முழுமையாக தடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதததன் காரணமாக அவற்றை ஒழுங்குப்டுத்தும் நோக்கில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்த வகை செய்யும் மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் நேற்று பேரவையில் பொதுத்துறை மாளிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் நடப்பு கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை நிறைவடைய உள்ளதால் அன்றைய தினம் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளியாகுமரியிலிருந்து தூத்தக்குடிக்கு புதிய தேசிய நெடுஞ்சாலை ஏற்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

கன்னியாகுமரியிலிருந்து திருச்செந்தூர் வழியாக இந்த சாலை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உயர் கல்விக்கான நிதியமைப்பு ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஊக்கமளிக்க உதவிடும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர் கல்வி நிறுவங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இது வகை செய்யும் என்றார் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட உள்ள இந்த நிதியமைப்பு ஒரு லட்சும் கோடி ரூபாய் வரை முதலீடுகளை பெறும் என்றும் அமைச்சர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் நேற்று ஆக்ராவில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் தூய்மை இந்தியா இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தார் இலவச சனமயல் எரிவாயு இணைப்பு முத்ரா கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதாக திரு அமித் ஷா கூறினார் வீட்டுவசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை குறைந்த விலைக்கு விற்று தமிழக அரசு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதுகுறித்து வஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் சென்னை திருவான்மியூரில் உள்ள ஏழு ஏக்கர் நிலம் ராமச்சந்திரா கல்வி மற்றும் சுகாதார அறக்கட்டளைக்கு குறைந்த விலையில் விற்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் வலியுறுத்தி உள்ளார் நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் மாநில அரசு நிறைவேற்றக்கூடாது என்றார் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியான பின்னர் அரசியல் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் திரு திருநாவுக்கரசர் கூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையிலிருந்து ரசாயனங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்

பாஸ்பாரிக் அமிலத்தை அகற்றும் பணியும் நடைபெற்றுவருவதாக அவர் தெரிவித்தார் கப்பல் சுற்றுவாவிற்கு மத்திய அரசு ஊக்கமளிக்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இந்த துறையை சார்ந்த வர்த்தகர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மன்வள பாதுகாப்பு அட்டை வழங்கும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய அரசின் இந்த திட்டம் விவசாயிகளிடம் வரவேற்பை பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாய்லாந்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார்

ஜம்மு கஷ்மீரின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று ஸ்ரீநகரில் ஆய்வு மேற்கொண்டார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் மாற்று திறனாளிகள் போட்டித் தேர்வுகளை எளிதாக எதிர்கொள்வதற்கான பயிற்சி வகுப்பு நேற்று தொடங்கியது சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் எர்ணாகுளம் ஆகிய இடங்களுக்கு அடுத்த மாதம் இயக்கப்படவுள்ள சிறப்பு கட்டண ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது

நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இங்கிலாந்து ஸ்வீடனையும் ரஷ்யா குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது

சீனாவில் நடைபெற்று வரும் நான்கு நாடுகள் பங்கேற்றுள்ள இளையோர் கால்பந்து போட்டியில் இந்தியா நேற்று தாய்லாந்திடம் தோல்வி அடைந்தது